மாநிலத்திற்கு செல்கிறார்

எடப்பாடி பழனிசாமி இன்று அடிக்கல் நாட்டுகிறார்

ஸ்டாலின் தமிழக அரசை கேட்டுக்கொண்டுள்ளார்

தேவையில்லை என்று மாவட்ட ஆட்சியர் திரு ராசாமணி கூறியிருக்கிறார்

நாளில் இந்தியாவுக்கு ஒரு தங்கம் உள்ளிட்ட ஐந்து பதக்கங்கள் கிடைத்தன இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மாநிலத்திற்கு செல்கிறார் வல்சாத் மாவட்டத்தில் ஜூஜ்வா கிராமத்தில் நடைபெற உள்ள பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்ற உள்ள அவர் பிரதம மந்திரி கிராமப்புற வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் பயனடைந்த பயனாளிகளையும் அவர் சந்தித்து பேசுகிறார் அம்மாநிலத்தில் இத்திட்டத்தின் கீழ் ஒரு வட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் அந்த வீடுகளின் பயனாளிகள் இன்று ஒட்டுமொத்தமாக குடியேறுகிறா்கள் ஜூனாகாத் நகரில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப்பணிகளையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் கேரளாவில் மழை ஒய்ந்த நிலையில் இயல்பு நிலை படிப்படியாக திரும்பி வருகிறது நிவாரணப் பணிகளில் தற்போது முழு கவனம் செலுத்தப்படுகிறது அணைகளுக்கு வந்துக் கொண்டிருந்த தண்ணீரின் அளவும் குறைந்துள்ளதால் வெளியேற்றப்படும் தண்ணீரின் அளவும் குறைந்துள்ளது பெரியாறு உட்பட பல்வேறு அணைகளின் மதகுகள் மூடப்பட்டு விட்டன தற்போது சுமார் பத்து லட்சும் மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் வெள்ளம் சூழ்ந்தப் பகுதிகளில் வீடுகள் மற்றும் பொது இடங்களில் தேங்கி கிடக்கும் மண் மற்றும் சகதிகளை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது தொற்றுநோய் பரவாமல் இருக்க தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன அம்மாநிலத்தில் சாலை ரயில் போக்குவரத்து இயல்பு நிலைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது இருப்பினும் கடுமையாக பாதிக்கப்பட்ட கொச்சி சா்வதேச விமான நிலையம் நாளை மறுநாள் முதல் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

மறைந்த முன்னாள் பிரதம் வாஜ்பேயின் அஸ்தி தில்லியிலிருந்து சென்னை கொண்டு வரப்பட்டுள்ளது இதனை கொண்டு வந்த பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் மாநிலத்தில் சென்னை திருச்சி ராமேஸ்வரம் மதுரை பவாளி கன்னியாகுமரி ஆகிய ஆறு இடங்களில் வாஜ்பேயியின் அஸ்தி வரும் குாயிற்றுக்கிழமை கரைக்கப்படும் என்றார் சென்னை தியாகராய நகரில் உள்ள பிஜேபி மாநில தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள வாஜ்பேயி அஸ்திக்கு நேற்றிரவு முதல் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் எம்ஜிஆர் நூற்றாண்டு வளைவுக்கு அடிக்கல் நாட்டும் விழா சென்னையில் இன்று நடைபெற உள்ளது சென்னை கடற்கரை காமராஜ் சாலையில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகத்தின் அருகே அமைக்கப்படவுள்ள இந்த வளைவுக்கான பணிகளை முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று காலை தொடங்கி வைக்கிறார்

தமிழகத்தின் ஜீவாதார பிரச்சினையான இதில் திறமையான வழக்கறிஞர்களை நியமித்து இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர் வலியறுத்தியுள்ளார் நீட் தேர்வு ஸ்டெர்லைட் போன்ற பல பிரச்சினைகளில் எதிர்க்கட்சியினரின் எச்சரிக்கையை மாநில அரசு கண்டு கொள்ளாமல் இருந்ததை போல் இந்த பிரச்சினையிலும் இருக்க வேண்டாம் என்றும் விழிப்புடன் செயல்படுமாறும் அவர் மேலும் கூறியுள்ளார் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் உணவுப் பொருட்களின் விற்பனைக்கு தடை விதிக்குமாறு உயர்கல்வி நிறுவனங்களையும் அனைத்து பல்கலைக் கழகங்களையும் பல்கலைக் கழக மாளியக்குழு கேட்டுக்கொண்டுள்ளது இதுதொடர்பாக அனைத்துப் பல்கலைக் கழகங்களுக்கும் யு ஜி சி சார்பில் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது மாணவா்களுக்கு ஆரோக்கியமான உணவு வகைகளை விற்பனை செய்யுமாறும் உடல் பருமனுக்கு காரணமான உணவுப் பொருட்கள் விற்பனைக்கு தடை விதிக்குமாறும் அதில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த சுற்றறிக்கை அவுப்பப்பட்டுள்ளது திருச்சி மாவட்டத்தில் முக்கொம்பு மேலணை பாலம் உடைந்ததால் பொதுமக்கள் அச்சுப்பட தேவையில்லை என்று மாவட்ட ஆட்சியர் திரு ராசாமணி கூறியிருக்கிறார் காவேரியில் முக்கொம்பு என்பது காவிரி கொள்ளிடம் பிரிந்து பாயும் முக்கிய பகுதியாகும்

தகவல் அறிந்து அந்த பாலத்தில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதோடு உடைந்த பகுதியை மாவட்ட ஆட்சியர் திரு ராசாமனி பொதுப்பணித் துறை திருச்சி மண்டல தலைமைப் பொறியாளர் திரு செந்தில்குமார் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் பின்னர் செய்தியாள்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் இரண்டு வட்சம் கனஅடிக்கு மேல் தண்ணீரை சமாளிக்கும் வகையில் இந்த அணை இருந்ததாகவும் தற்போது தண்ணீர் குறைந்த நிலையில்தான் உடைப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் இதனால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் கூறினார் இந்நிலையில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தலின் பேரில் மேலணை பாலம் உடைந்த பகுதியை பொதுப்பணித் துறை முதன்மை செயலர் திரு எஸ் கே பிரபாகர் இன்றுகாலை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார் மத்திய அரசின் இரண்டு மடங்கு விளைச்சல் மூன்று மடங்கு வருமானம் திட்டத்தின் கீழ் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விவசாயிகள் திருந்திய நெல் சாகுபடி முறையை கையாண்டு குறைந்த செலவில் அதிக லாபம் ஈட்டி பயனடைந்து வருகின்றனர் இதுகுறித்து பயனாளிகள் கூறுகையில்

போதை மருந்து கடத்தலை இலங்கை அனுமதிக்காது என்றும் அவர் தெரிவித்தார்

இருவரி செய்திகள் ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்க விதித்துள்ள பொருளாதார தடைகள் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமீர் புட்டின் கூறியிருக்கிறார் ஜம்மு கஷ்மீர் மாநில புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள திரு சத்யபால் மாலிக் இன்று புநீநகரில் பதவியேற்கிறார்

ஜா்க்கண்ட் மாநிலத்தில் ஒருவரை படுகொலை செய்த வழக்கில் இரண்டு பேருக்கு மரண தண்டனை விதித்து ஹசாரிபாக் மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி வெளிநாட்டுவாழ் இந்தியர்களை சந்திப்பதற்காக பிரிட்டன் ஜெர்மனி ஆகிய நாடுகளில் இன்றுமுதல் நான்கு நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் க்நாடகாவில் குடகு மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன

இதன்மூலம் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் துப்பாக்கிச் சுடுதலில் முதல் தங்கப்பதக்கத்தை வென்ற இந்திய வீராங்கனை என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார் இது துப்பாக்கிச் சுடுதல் பிரிவில் இந்தியாவுக்கு கிடைத்துள்ள இரண்டாவது தங்கப்பதக்கம் ஆகும்

மகளிர் பிரிவில் நவ்ரோம் ரோஷி பினி தேவியும் ஆடவர் பிரிவில் சந்தோஷ்குமார் சூரிய பானு பிரதாப் சிங் நரேந்திர க்ரேவால் ஆகியோரும் இந்தப் பதக்கங்களைப் பெற்றனர் இந்தப் பிரிவில் பதக்கம் வென்ற வீரர் மற்றும் வீராங்கனைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார்

டென்னிஸ் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்திய வீராங்கனை அங்கிதா ரெய்னா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளதால் பதக்கத்தை உறுதி செய்துள்ளார்

இதற்கிடையே காயம் காரணமாக தீபா கள்மாக்கர் ஆர்ட்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக்இறுதி கற்றிலிருந்து விலகி உள்ளார்